உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஜம்மு கஷ்மீரில் நான்காவது மற்றும் இறுதிக்கட்ட நகராட்சி தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது

கோவாவில் ராஜினாமா செய்த காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இரண்டு பேர் பிஜேபியில் இணைந்தனர்

வேளாண்துறை அமைச்சர் திரு ராதாமோகன்சிய் தெரிவித்துள்ளார்

அலகாபாத் நகரின் பெயரை பிரையாக் ராஜ் என மாற்றம் செய்ய உத்தரப்பிரதேச அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது

விதிக்கப்பட்டுள்ளது

பொதுமக்கள் நிறைந்த பகுதிகளில் வாகனத்தை பயன்படுத்தி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவதாகவும் இதுபோன்ற உக்திகளை தடுக்க பாதுகாப்புப்படையினர் தயார்நிலையில் இருக்கவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தொழில்நுட்பம் மற்றும் திறன் அடிப்படையில் தேசிய பாதுகாப்புப்படையினர் மேம்பட்டு வருவதாக அவர் கூறினார் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நாட்டில் எந்தவொரு இடத்திலும் மிகப்பெரிய தீவிரவாத தங்குதல் நடத்தப்படாத வகையில் சுட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீரிலும் தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத்சிய் தெரிவித்தார் ஆசிய மாற்றுத்திறனாளி போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பாராட்டு தெரிவித்தார் புதுதில்லியில் இன்று தம்மை சந்தித்த பதக்கம் வென்ற அனைவரையும் பாராட்டிய அவர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இப்போட்டிகளில் மனஉறுதியுடன் வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் அப்போது கூறினார் சர்வதேச அளவில் நாட்டை பெருமையடையச் செய்ததற்காக வீரர்கள் மற்றும் அவர்களுடைய பயிற்சியாளர்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டார்

இந்த நிகழ்ச்சி குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பும் பொதுமக்கள் நரேந்திரமோடி செயலி வாயிலாகவோ மை கவர்ன்மென்ட் செயலி வாயிலாகவோ தெரிவிக்கலாம்

ஆங்கிலம் அல்லது ஹிந்தி மொழியில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தும் மேற்கண்ட் முகவரிகளுக்கு அனுப்பலாம்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான நான்காவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது

தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் சனிக்கிழமை எண்ணப்படுகிறது சத்திஷ்கா் மாநில சுட்டப்பேரவைத் தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது இதனையடுத்து முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது

அப்பகுதியில் வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்தபோது இந்த சுப்பவம் நேரிட்டது கோவாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இரண்டு பேர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து பிஜேபியில் இணைந்துள்ளனர் புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் முன்னிலையில் இவர்கள் இருவரும் தங்களை பிஜேபியில் இணைத்துக்கொண்டனர் ஜிகா வைரஸ் மற்றும் பன்றிக்காய்ச்சல் பாதிப்புகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பாதிக்கப்பட்ட பகுதியில் விரிவாள ஆய்வு நடத்தி நோய்த்தொற்று குறித்து விரைந்து கண்டறியவேண்டும் என அறிவுறுத்தினார் பொதுமக்கள் இந்த பாதிப்புகள் குறித்து அச்சப்படவேண்டாம் என்றும் சுகாதார அலுவலர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அனைத்து வகையான நோய்த்தடுப்பு மற்றும் சிகிச்சை மருந்துகள் அரசிடம் கையிருப்பில் உள்ளதாகவும் நட்டா கூறினார் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள ராஜஸ்தான் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

ஜெய்ப்பூர் நகரிலும் அதனை கற்றியுள்ள மாவட்டங்களிலும் உள்ள இரத்த வங்கிகளில் ஜிகா வைரஸ் தொற்று உள்ளதா என்பதை கண்டறிவதற்கு சுற்றறிக்கை விடப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது

நாட்டில் அனைத்து மக்களுக்கும் உணவுப்பாதுகாப்பை உறுதிசெய்யும் வகையில் மத்தியஅரசு செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண்மற்றும் விவசாயநலத்துறை அமைச்சர் திரு ராதாமோகன்சிய் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உலக உணவு தினத்தை முன்னிட்டு

உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் நகரின் பெயரை பிரையாக்ராஜ் என்று பெயர்மாற்றம் செய்ய அம்மாநில அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அம்மாநில குகாதாரத்துறை அமைச்சர் திரு சித்தார்த்நாத் சிங் இதற்கான தீர்மானத்தை கொண்டுவந்தார் ரயில்வே உள்ளிட்ட அனைத்து துறைகளும் பிரையாக் ராஜ் என பெயர்மாற்றம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படவுள்ளன கடந்த சனிக்கிழமை அலகாபாத் சென்றிருந்த அம்மாநில முதல்வர் அளித்த வாக்குறதியின்படி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஹரியானாவில் ஆசிரம் நடத்தி வந்த ராம்பாலுக்கு கொலைவழக்கு ஒன்றில் ஆயுள் தண்டணை விதிக்கப்பட்டுள்ளது

ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பான மற்ற இரண்டு வழக்குகளிலும் ராம்பாலுக்கு தண்டணை விதிக்கப்பட்டிருந்தது பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கு ஏதுவாக அதன்மீதான வாட் வரியை மாநில அரசுகள் குறைக்கவேண்டும் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் இந்திய எரிசக்தி கூட்டமைப்பின் ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசுகளும் விலைக்குறைப்பு நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே பொதுமக்கள் பயனடையமுடியும் என்று கூறினார் சர்வதேச சந்தையில் எடுக்கப்படும் முடிவுகளின் படியே பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பதாகவும் அவர் கூறினார் வருங்கால வைப்பு நிதிக்கான நடப்பு காலாண்டு வட்டியை பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது

மத்தியஅரசு மற்றும் பொதுத்துறை ஊழியர்களின் வருங்கூல வைப்பு நிதிக்கு இந்த வட்டி வீதம் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

பாட்னாவில் அம்மாநில முதலமைகள் திரு நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்டக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது விவசாயிகளின் கடன் நிலவரி பாசனம் மற்றும் மின் கட்டணம் ஆகியவற்றை தாமதமாக கட்டலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டீசல் மற்றும் விதைகளுக்கு மானியம் அளிக்கவும் வேளாண்துறை முடிவு செய்துள்ளது விவசாயிகளுக்கு பயிர்க்காப்பீடும் நிதி உதவியும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது புதுதில்லியில் ஐந்து நட்சத்திர விடுதி ஒன்றில் துப்பாக்கியுடன் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய உள்துறை இணையமைச்சர் கிரண் திரு ரிஜூஜூ தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பகுஜள்சமாஜ் கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகரின் மகன் தில்லி விடுதியில் துப்பாக்கியுடன் அத்துமீறலில் ஈடுபட்டது குறித்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவியதையடுத்து அமைச்சர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார் முறைகேடுகள் குறித்த தகவல்களை வெளியிடுவோருக்கு உகந்த பாதுகாப்பான குழ்நிலையை உருவாக்க வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி வறுமையை ஒழிக்கவும் வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியாவை மாற்றவும் மத்திய அரசில் வலுவான தலைமை அவசியம் என்று கூறினார் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் நிதிச் சேவைகளில் நெருக்கடி ஏற்பட்ட போது அதிலிருந்து மீள்வதறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விளரந்து எடுத்த முடிவு உதவியாக இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார்